ஒத்துழைப்பைமேலும் வலுப்படுத்தமுடிவு செய்யப்பட்டுள்ளது

சீனாவில் நடைபெறும் அடுத்தஉச்சிமாநாட்டிற்குவருமாறுபிரதமர் திருமோடிக்குஅழைப்பு விடுத்தார்

என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

வெற்றிகரமாகசெயல்படுத்தப்பட்டுவருவதாகஉள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா கூறியிருக்கிறார்

மஞ்சுராணி இறுதிப் போட்டிக்குமுன்னேறியுள்ளார் இனிவிரிவானசெய்கிகள் பிரதமர் திருநரேந்திரமோடி சீனஅதிபர் திரு ஷி ஜின்பிய் பங்கேற்ற இந்தியா சீனா இரண்டுநாள் உச்சிமாநாடுமாமல்லபுரத்தில் இன்றுநிறைவு பெற்றது இதில் இரு தலைவர்களும் தீவிரவாதத்தைஒடுக்குதல் இருதரப்பு வர்த்தகஉறவுகளைமேம்படுத்துதல் ஆகியவற்றில் ஒத்துழைப்பைமேலும் வலுப்படுத்தமுடிவு செய்துள்ளனர் இன்றுகாலையில் இரு தலைவர்களும் சுமார் ஒன்றரைமணிநேரம் தனியாகசந்தித்து இருதரப்பு மண்டலமற்றும் சர்வதேசநிலவரங்கள் குறித்துவிவாதித்தனர் தொடர்ந்து இருநாட்டுஉயர்மட்டகுழுவினருடன் இணைந்துஅவர்கள் அதைத் இந்தவிஷயங்கள் குறித்துதீவிரஆலோசனைநடத்தினர்

இருதரப்பு பாதுகாப்பு முகமைகளுக்கு இடையிலானகலந்துரையாடலைமேம்படுத்தவும் இருநாடுகளும் முடிவு செய்துள்ளன முன்னதாக பிரதமர் திருநரேந்திரமோடி குழு அளவிலானபேச்சுக்களின் தொடக்கஉரையில் இந்தியா சீனா இடையிலானபண்டையவரலாற்றுதொடர்புகளுக்குமாமல்லபுரம் சந்திப்பு ஒருபாலமாகத் திகழ்கிறதுஎன்றும் அதனைஅடித்தளமாகக் கொண்டு இருதரப்பு உறவுகளைமேலும் கட்டிஎழுப்ப இயலும் என்றும் குறிப்பிட்டார் சென்றஆண்டுஏப்ரல் மாதம் ஊகான் நகரில் நடைபெற்றமுதல் கற்றப் பேச்சுக்களின் போது இருநாடுகளுக்கு இடையேநிகழும் சிறியகருத்தவேறபாடுகளைபெரியபிரச்சினைகளாகமாறுவதற்குஅனுமதிக்கக் கூடாதுஎன்றுதாங்கள் முடிவு செய்ததைசுட்டிக்காட்டினார் பின்னர் இருதரப்பு பாதுகாப்பு குறித்ததொடர்புகள் அதிகரித்ததையும் அவர் நினைவுகூர்ந்தார்

சீனஅதிபர் திரு ஷி ஜின்பிங் தமது இந்தியவருகையின் போது தமிழகமக்களும் தமிழகஅரசும் தமக்குஅளித்தஉற்சாகவரவேற்பு என்றும் நினைவு கொள்ளத்தக்கதுஎன்றுகூறினார் இம்மாநாட்டின் இறதியில் செய்தியாளர்களிடம் பேசியவெளியுறவுத் துறைசெயலர் திருவிஜய் கோகலே இருநாட்டுத் தலைவர்களும் இந்த இரண்டுநாள் மாநாட்டின் போதுஒருசாதனையாக ஆறு மணிநேரம் தனியாகஉரையாடியதாகக் குறிப்பிட்டார் இந்தியமென்பொருள் நிறுவனங்கள் மருந்துதயாரிப்பு நிறுவனங்கள் ஆகியவைசீனாவில் தொழில் தொடங்க வாய்ப்பு இருப்பதாகசீனத் தரப்பில் கூறப்பட்டதாகத் தெரிவித்தார் தமிழகத்திற்கும் சீனாவின் ஃபூஜியான் மாகாணத்திற்கும் இடையேநட்பு மாநிலங்கள் என்றஒப்பந்தத்தைமேற்கொள்ளநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்தஉச்சிமாநாட்டிற்ளகபிரதமர் திருநரேந்திரமோடியைசீனாவருமாறுஅதிபர் திரு ஷி ஜின்பிங் விடுத்தஅழைப்பைபிரதமர் ஏற்றுக் கொண்டுள்ளதாகவெளியுறவுத் துறைசெயலர் தெரிவித்தார் இருநாட்டுமக்களுக்கு இடையிலானதொடர்பைவலுப்படுத்தமுடிவு செய்திருப்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார்

இரு இணக்கமானசூழ்நிலையில் நடைபெற்றதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் நம்மைச் சுற்றியுள்ளபொது இடங்கள் துய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதைஉறுதிசெய்வோம் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் இன்றுகாலைமாமல்லபுரம் கடற்கரையில் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் குப்பகளைஅகற்றும் பணியில் சுமார் அரைமணிநேரம் ஈடுபட்டபிரதமர் பின்னர் விடுத்துள்ளடுவிட்டர் செய்தியில் இதனைத் தெரிவித்துள்ளார்

மக்களுக்குத் தேவையானஅனைத்துதகவல்களையும் இணையதளங்களில் வெளியிடுவகன் மூலமாகதகவல் அறியும் உரிமைச் சட்டத்தைபயன்படுத்தாதநிலைஏற்படவேண்டுமென்றுமத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் மத்தியதகவல் ஆணையத்தின் ஆண்டுவிழாகொண்டாட்டத்தில் பேசியஅவர் மத்திய அரசுவெளிப்படையானமுறையில் செயல்பட்டுவருவதாகவும் மக்களின் நம்பிக்கைக்குரியவகையில் நிர்வாகம் செயல்படுவதாகவும் கூறினார்

தகவல் அறியும் உரிமைச் சட்டம் வெற்றிரமாகசெயல்படுத்தப்பட்டுவருவதாகதிருஅமித்ஷா தெரிவித்தாா்

உள்ளாட்சித் தேர்தலைநடத்தாமல் மாநிலஅரசுதொடர்ந்துதள்ளிப்போடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிமாநிலசெயலாளர் திருபாலகிருஷ்ணனும் விக்கிரவாண்டிதொகுதியில் திமுகவேட்பாளருக்குஆதரவாகபிரச்சாரம் மேற்கொண்டார் முதலமைச்சர் திருளடப்பாட்பழனிசாமி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நாங்குநேரி விக்கிரவாண்டிசட்டப்பேரவைத் தொகுதிகளில் இன்றுமுதல் தமதுபிரச்சாரத்தைத் தொடங்குகிறார்

எனவே கால்நடைஉரிமையாளர்களும் விவசாயிகளும் தங்களதுகால்நடைகளுக்குணோமாரிநோய் தடுப்பூசிதவறாமல் போட்டுக் கொள்ளுமாறுமாநிலஅரசுஅறிவுறுத்தியுள்ளது